குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு

பழனிச்சாமி உத்தரவிட்டுள்ளார்

தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஹீரோஷிமாவில் இன்று இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது

அமெரிக்க உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சர்வதேச மத சுதந்திரம் தொடா்பான ஆய்வு குறித்த கேள்விக்கு பதிலளித்த மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சிறுபான்மையினர் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கும் இதற்கான அடிப்படை உரிமை வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் ஆக்கப்பூர்வமான ஜனநாயக சக்தியாக திகழும் இந்தியாவில் மத சுதந்திரத்துடன் பாதுகாப்பும் உறுதிசெய்யப்படுவதாக கூறிய அவர் சிறந்த நிர்வாகத்தின் மூலம் அடிப்படை உரிமைகளும் பாதுகாக்கப்படுவதாக கூறினார்

இந்நாளையொட்டி புதுதில்லி ஷகிதி பூங்காவில் வைக்கப்பட்டுள்ள அன்னாரது திருவுருவ படத்திற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பிஜேபி யின் செயல்தலைவா் திரு

நட்டா உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினா் பின்னர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு டாக்டர் ஷ்யாம் பிரசாத் முகர்ஜி ஆற்றிய தொண்டு பாராட்டிற்குரியது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் டாக்டர் ஷ்யாம் பிரசாத் முகர்ஜி தேசிய வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்கு என்றென்றும் நினைவில் கொள்ளத்தக்கவை என்று மத்திய பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு

இதன்மூலம் விமானப் போக்குவரத்து நெரிசலை சமாளித்து குறிப்பிட்ட கால அட்டவணையின் படி வான் போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும்

விமானப் போக்குவரத்து துறையில் தனியார் பங்களிப்பு அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆய்வு முக்கியத்துவம் பெறுகிறது

இந்நாளையொட்டி மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் யிஜுஜு செய்தியில் விளையாட்டுத்துறையில் நாட்டின் பெருமையையும் புகழையும் நிலைநாட்டும் வகையில் வீர வீராங்கணைகள் செயலாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் விதிமீறல் போதை பொருட்களை பயன்படுத்துவது உள்ளிட்டவற்றை தடுத்து நேர்மையான தூய்மையான விளையாட்டு முறைகளை பின்பற்ற உறுதியேற்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

கா்நாடகா ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் பரவலாக நல்ல மழை பெய்து வருவதாக அம்மையம் கூறியுள்ளது

இதனிடையே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தஞ்சை திருவாரூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் நீலகிரி கோவை திண்டுக்கல் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது கேரள மாநிலத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து பரவலாக மழை பெய்து வருகிறது

கனிமொழி தெரிவித்துள்ளார் தாத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாநில அரசு இப்பிரச்சனையை மறைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார்

மணிகண்டன் தெரிவித்துள்ளார்

சம்பத் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் ஒண்ணே முக்கால் கோடி ரூபாய் செலவில் சி

ஸ்கேன் மையத்தை மாநில தொழில்துறை அமைச்சர் திரு

ஸ்கேன் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதன்மூலம் இப்பகுதி மக்கள் உயர்சிகிச்சைக்காக நீண்டதூரம் பயணம் செய்ய வேண்டிய சிரமம் குறைந்துள்ளதால் விபத்து உள்ளிட்ட நேரங்களில் உடனடி உயர்சிகிச்சை பெற முடியும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

உரம் நீர் மேலாண்மை பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்கள் குறித்து இதில் பயிற்சி அளிக்கப்படும்

அண்ணாதுரை இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றத்திறனாளிகள் மத்திய மாநில அரசுகளின் கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு